அழைப்பு விடுத்துள்ள காணொலி காட்சி வாயிலான அனைத்துக் கட்சித் தலைவா்கள் கூட்டம் இன்று நடைபெறுகிறது

காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில பகுதிகளில் முழு ஊரடங்கு செயல்பாட்டிற்கு வந்துள்ளது

உள்ளாட்சித்துறை அமைச்ச் திரு எஸ் பி வேலுமணி கேட்டுக் கொண்டுள்ளார்

சீனா வுடனான எல்லைப் பிரச்சினை குறித்து விவாதிப்பதற்காக பிரதமர் திரு நரேந்திரமோடி அழைப்பு விடுத்துள்ள அனைத்துக்கட்சித் தலைவர்கள் கூட்டம் இன்று நடைபெறுகிறது காணொலி காட்சி வாயிலாக மாலை ஐந்து மணி அளவில் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்க உள்ளதாக பிரதமர் அலுவலகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது

காய்கறி மளிகை கடைகள் மற்றும் பெட்ரோல் விற்பனை நிலையங்கள் காலை ஆறு மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை செயல்படும் நடமாடும் காய்கறி கடைகளுக்கும் இது பொருந்தும் உணவகங்கள் காலை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரை பார்சல் சேவை மட்டும் வழங்க அமுமதிக்கப்பட்டுள்ளது தேநீர் கடைகள் இயங்க அனுமதி கிடையாது என்று தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது சரக்கு மற்றும் அத்தியாவசியப் பொருட்களைக் கொண்டு செல்லும் வானங்களுக்கு எவ்வித தடையும் கிடையாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னையிலிருந்து திருமணம் மருத்துவம் இறப்பு பிற மாவட்டங்களுக்குச் செல்ல தகுந்த ஆதாரங்களை சம்ப்பித்தால் மட்டுமே இ பாஸ் வழங்கப்படும் வெளி மாநிலங்களிலிருந்து வரும் ரயில்களுக்கும் விமானங்களுக்கும் தற்போதுள்ள நடைமுறையே தொடரும்

பால் விநியோகம் மற்றும் மருத்துவ சேவைகளைத் தவிர இதர எந்த செயல்பாடுகளுக்கும் இந்த இரண்டு நாட்களிலும் அனுமதி கிடையாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது கட்டுப்படுத்தப்பட்ட மண்டலங்களைப் பொறுத்தவரை எவ்வித தளா்வும் கிடையாது என்றும் மாநில அரசு கூறியுள்ளது திருவள்ளூர் மாவட்டத்தைப் பொறுத்தவரை திருவள்ளூர் நகராட்சி கும்முடிப்பூண்டி பொன்னேரி மீஞ்சூர் ஆகிய பேரூராட்சிகளிலும் பூவிருந்தவல்வி ஈகாடு மற்றும் சோழவரம் ஊராட்சிகளிலும் செங்கல்பட்டு மாவட்டத்தைச் பொறத்தவரை செங்கல்பட்டு மறைமலைநகள் நகராட்சிகளிலும் நந்திவரம் கூடுவாஞ்சேரி பேரூராட்சிகளிலும் காட்டாங்குளத்துா் ஊராட்சி ஒன்றிய பகுதிகளிலும் இந்த தீவிர ஊரடங்கு செயல்பாட்டில் இருக்கும் என்றும் தமிழக அரசு கூறியுள்ளது சென்னை மாநகராட்சி கட்டுப்பாட்டில் செயல்படும் பெரம்பூர் வில்லிவாக்கம் கள்ளிக்குப்பம் மற்றும் சைதாப்பேட்டையில் இயங்கி வரும் இறைச்சிக் கூடங்கள் மற்றும் மாநகராட்சி எல்லைக்கு உட்பட்ட இறைச்சி மற்றும் மீன் கடைகளும் ஊரடங்கு காலத்தில் முழுமையாக மூடப்படுவதாக மாநகராட்சி நிர்வாகம் அறிவித்துள்ளது

சமுதாய சமையல் கூடங்களை வலுப்படுத்தவும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் இந்த தீவிர ஊரடங்கினை முழுமையாக கடைபிடிக்க வேண்டுமென்று உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு வேலுமணி வேண்டுகோள் விடுத்துள்ளார் தன்னலம் பிறர்நலம் என்று அனைவரது நலனையும் கருத்தில் கொண்டு நான்கு மாவட்டங்களில் இதனை முழுமையாக கடைபிடிக்க வேண்டுமென்று அவர் வலியுறுத்தியுள்ளார் வீட்டை விட்டு வெளியே செல்லும்போது முக கவசம் அணிவதை அனைவரும் கட்டாயமாக்கிக் கொள்ள வேண்டுமென்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார் இந்த தீவிர ஊரடங்கு காரணமாக இந்த நோய் தொற்று பரவல் கட்டுக்குள் வரும் என்று உணவு அமைச்சர் திரு காமராஜ் கூறியுள்ளார் நேற்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

நேற்று சென்னையில் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

இவர்கள் அந்தந்த மாவட்டங்களில் நோய் தொற்று தடுப்புப் பணிகளை விரிவாக ஆய்வு செய்து கூடுதல் நடவடிக்கைகளை பரிந்துரைப்பார்கள் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நாட்டின் முதவாவது நடமாடும் தொற்று நோய்க்கான பரிசோதனை ஆய்வகத்தின் சேவையை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்தன் நேற்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் ஊரகப் பகுதிகளில் இந்த நோய் தொற்றுக்கான பரிசோதனையை மேற்கொள்வதற்கு இது உதவிடும் என்று கூறினார்

உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் கீழ் இந்த நோய் தொற்றை கட்டுப்படுத்துவதற்கான மருத்துவ உபகரணங்கள் தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார்

இது தொடர்பாக மாநிலங்களின் உணவு அமைச்சர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக அவர் ஆலோசனை நடத்தினார்

நாட்டில் உணவு தானியங்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாகவும் அவர் கூறினார் ஊரடங்கினால் ஏழை மக்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதற்காக பிரதமா் அறிவித்த திட்டத்தின் கீழ் இலவச உணவு தானியங்கள் வழங்குவதை மேலும் மூன்று மாதங்கள் நீட்டிக்குமாறு பத்து மாநிலங்கள் கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் திரு ராம்விலாஸ் பாஸ்வான் தெரிவித்தாா்

நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

ஹைட்ராசிக் குளோரோகுயின் மாத்திரைகளை ஏற்றுமதி செய்வதற்காக விதிக்கப்பட்டிருந்த தடையை மத்திய அரசு விலக்கிக் கொண்டுள்ளது

மிஷோராமில் நேற்று இரவு நிலநடுக்கம் ஏற்பட்டது அது ரிக்டர் அளவில் ஐந்தாக பதிவானது நாமக்கல் மாவட்டம் மேட்டுப்பட்டியில் அமைக்கப்பட்டுள்ள சோதனை சாவடிகளை ஆட்சியர் திரு மெகாராஜ் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர் திரு அருள் அரசு ஆகியோர் நேற்று ஆய்வு மேற்கொண்டனா்